பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டோனால்டு ட்ரம்பை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் நதிநீர் பங்கீடு தொடர்பாக தமிழக கேரள முதலமைச்சர்கள் இன்று திருவனந்தபுரத்தில் சந்தித்துப் பேசுகின்றனர் சென்னை கோவை திருச்சி விமான நிலையங்களின் விரிவாக்கத்திற்கு பாதுகாப்புத்துறைக்குச் சொந்தமான நிலங்களை துரிதமாக வழங்கவேண்டுமென்று மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது

தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிக்கு எதிரான முதல் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டோனால்டு ட்ரம்பை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் ஐ நா பொதுச்சபையின் கூட்டத்தில் கலந்து கொள்ள நியூயார்க் சென்றபோது பிரதமர் திரு நரேந்திர மோடி திரு ட்ரம்பை சந்தித்துப் பேசினார் இருவரும் இருதரப்பு உறவுகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்கா அதிபர் திருட்ரம்ப் விரைவில் அமெரிக்கா இந்தியாவுடன் வர்த்தக உடன்படிக்கை செய்து கொள்ளும் என்று கூறினார் இருநாடுகளுக்கு இடையே வர்த்தகம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்னைகளைக் களைய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி திரு

எரிசக்தித்துறையில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்தார் இரு மாநிலங்களுக்கு இடையே ஒடும் நதிநீர் பங்கீடு தொடர்பாக தமிழக கேரள முதலமைச்சர்கள் இன்று திருவனந்தபுரத்தில் சந்தித்துப் பேசுகின்றனர் இந்தக் கூட்டத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் பாண்டியாறு புன்னம்புழா திட்டம் போன்ற முக்கியத் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது பம்பா அச்சன்கோயில் நதிநீர் இணைப்புத் திட்டம் குறித்தும் இரு முதலமைச்சர்களும் விவாதிக்க இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தக் கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலமணி திரு தங்கமணி திரு கே சி கருப்பணன் சட்டப்பேரவைத் துணைத்தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமைச் செயலாளர் திரு கே சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் கோவை திருச்சி விமான நிலையங்களின் விரிவாகத்திற்கு சென்னை தேவையான பாதுகாப்புத்துறைக்குச் சொந்தமான நிலங்களை தரிதமாக வழங்கவேண்டுமென்று மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது சென்னை வந்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை ஆளுநர் மாளிகையில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று சந்தித்தபோது இந்தக் கோரிக்கையை விடுத்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சென்னை அனகாபுத்தூர் பல்லாவரம் மற்றும் திருச்சியில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்டப் பாலங்களை கட்டி முடிப்பதற்கு தேவையான பாதுகாப்பு துறைக்குச் சொந்தமான நிலங்களை விரைவாக தமிழக அரசுக்கு வழங்குவது குறித்தும் மத்திய அமைச்சரிடம் முதலமைச்சர் பேசியதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது வெங்காய விலை உயர்வு தற்காலிகமானது என்றும் அதனை அரசு கண்காணித்து வருவதூகவும் மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாராஷ்ட்டிரா மத்தியப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்ட மழை மற்றும் வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வெங்காய விநியோகத்தில் தற்காலிகமாக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரசிடம் போதமான அளவு வெங்காயம் கையிருப்பில் உள்ளதாகவும் தேவைப்படும் மாநிலங்கள் மத்திய அரசை அணுகி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசின் அனைவருக்கும் வங்கித் திட்டம் மின்னணு பரிமாற்ற முறை ஆகியவற்றால் அரசு திட்டங்களின் பலன் உரிய பயனாளிகளுக்கு நேரடியாக சென்று சேர்வதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு இல கணேசன் கூறியிருக்கிறார் நாமக்கல்லில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய நிதியமைச்சர் சுமீபத்தில் அறிவித்த சலுகைகள் பொருளாதார சீரமைப்புகளுக்கு உதவும் என்று கூறினார் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாமல் சிறு குறு தொழில்களின் வளர்ச்சிக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் உள்ளாட்சித் தேர்தலிலும் அஇஅதிமுகவுடன் பிஜேபி கூட்டணி தொடரும் என்றும் அவர் கூறினார்

மேட்டுர் அணை அதன் முழு கொள்ளவை நேற்று இரண்டாவது முறையாக எட்டியதால் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது

இதனை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தமது ட்விட்டர் செய்தியில் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த விருதுக்கு அமிதாப் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்

தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அமிதாப்பச்சனுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இந்திய திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றியுள்ள பங்களிப்புக்கு கிடைத்த உரிய கவரவம் இது என்று ட்விட்டர் செய்தியில் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்

ஜெகதீஷ் ஹிரேமணி கூறியிருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் துப்புரவு பணிகள் குறித்து நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

செவ்வாய் கிரகத்திற்கு இந்தியா அனுப்பிய மங்கள்யாண் விண்கலம் ஐந்தாண்டுகளை நிறைவு செய்குள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மங்கள்யான் ஏராளமான புகைப்படங்களை எடுத்து இந்திய விண்வெளி மையத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் இது தங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமைந்தது என்றும் இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் திரு கே சிவன் தெரிவித்துள்ளார் மங்கள்யாண் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் மங்கள்யாண் இரண்டு விண்கலம் குறித்து இஸ்ரோ இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இருவரிச் செய்திகள் பிரிட்டன் நாடாளுமன்ற செயல்பாடுகளை நிறுத்தி வைத்து அந்நாட்டின் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதமானது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது ஈரான் அமெரிக்கா இடையே பதற்றத்தைத் தணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரெஞ்ச் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரன் கூறியிருக்கிறார் ஆளில்லா விண்கலத்தை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஜப்பான் நேற்று அனுப்பியது

உகாண்டாவில் நடைபெறும் காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்வா தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது

மகாராஷ்ட்டிராவில் கூட்டுறவு வங்கி முறைகேடு தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் அம்மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் திரு அஜீத் பவார் உள்ளிட்டோர் மீது அமலாக்க இயக்குனரகம் வழக்கு பதிவு செய்துள்ளது சத்தீஷ்கர் மாநிலத்தில் நக்ஸல் தீவிரவாதிகள் எண்ணெய் டாங்கர் லாரியை வெடிவைத்து தகர்த்ததில் மூன்றுபேர் உயிரிழந்தனர் சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவதைத் தடுக்க உரிய வழிகாட்டுதல்களை ஏற்படுத்துமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது மாநகராட்சியில் கோவை விநியோக சூயஸ் நிறுவனத்திற்கு குடிநீர் உரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கட்டணத்தை மாநகராட்சி மட்டுமே நிர்ணயம் செய்யும் என்றும் மாநகராட்சி ஆணையர் திரு ஸ்வரன்குமார் ஜடாவத் கூறியிருக்கிறார் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை ஒட்டி போஷன் அபியான் விழிப்புணர்வு பேரணி நேற்று திருவள்ளுர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் நடைபெற்றது

உலக மல்யுத்தப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு புதுதில்லியில் நேற்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு